றி ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமாவில் மூன்று தீவிரவாதிகள் சுட்டுக்கொல்லப்பட்டுள்ளனர்

இந்த ஆலோசனையின்போது இந்தியாவில் உலகத்தரத்திலான கட்டமைப்புகளை உருவாக்க முயற்சித்து வருவதாகவும் தரமான கல்வி சுகாதாரம் ஆகிய துறைகளில் தனது அரசு முன்னுரினம அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

இங்கிலாந்தின் முன்னாள் பிரதமர் திரு டோனி பிளேர் ஆஸ்திரேலியாவின் முன்னாள் பிரதமர் திரு ஜாள் ஹாவர்ட் அமெரிக்காவின் முன்னாள் வெளியுறவு அமைச்சர்களாக இருந்த ஹன்ரி சிங்கர் காண்டலிஸா ரைஸ் ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர் தரையிலிருந்து மற்றொரு தரை இலக்கை தாக்கி அழிக்கக்கூடிய பிரம்மோஸ் ஏவுகணயை இந்திய விமானப்படை அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் உள்ள டிராக் தீவில் வெற்றிகரமாக ஏவி பரிசோதித்துள்ளது இந்த பரிசோதனைக்கான முயற்சி கடந்த இரண்டு தினங்களாக நடைபெற்றது இந்த தகவலை பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் டுவிட்டர் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இதள் மூலம் இந்திய விமானப்படையின் தாக்கும் திறன் மேலும் அதிகரித்திருப்பதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் புல்வாமா மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் மூன்று தீவிரவாதிகள் சுட்டுக்கொல்லப்பட்டனர் அவந்திப்பூராவில் தீவிரவாதிகள் பதங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் பாதுகாப்பு படையினர் நடத்திய சோதனையின்போது இந்த துப்பாக்கிச் சண்டை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காஷ்மீர் மாநில் பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள ரஜோரி பகுதியில் அமைந்துள்ள ஜம்மு எல்லைக்கட்டுப்பாட்டுக் கோட்டை மீறி பாகிஸ்தான் ரானுவத்தினர் நேற்று நடத்திய பீரங்கி தாக்குதலில் இந்திய ராணுவ இளம் வீரர் ஒருவர் உயிரிழந்தார் இரண்டு பொது மக்கள் காமயடைந்தனர் நேற்று மாலை ரஜேரியின் நவ்சேரா பகுதியில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் தாக்குதல் நடத்தியதாக பாதுகாப்புத்துறையின் செய்தித் தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் மேந்தர் பகுதியில் நடந்த மற்றொரு தாக்குதலில் இரண்டு பொது மக்கள் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைப்பெற்று வருவதாக அவர் கூறியுள்ளார்

ஹருன் அப்பாஸ் வானி மற்றும் மசூத் அகமது ஆகிய இரண்டு தீவிரவாதிகள் மாநிலத்தில் பல்வேறு தீவிரவாத தாக்குதல் சம்பவங்களில் தொடர்புடையவர்கள் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த இரண்டு தீவிரவாதிகள் குறித்து பாதுகாப்புப் படையினருக்கு தகவல் தருமாறு பொது மக்களை காவல்துறை கேட்டுக்கொண்டுள்ளது தீவிரவாதிகள் குறித்து தகவல் தருபவர்களுக்கு பரிகத் தொகை தருவதாக ஜம்மு காஷ்மீர் மாநில காவல்துறை முதல் முறையாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளது முன்னாள் மத்திய நிதியமைச்சர் திரு ப சிதம்பரம் மற்றம் இரண்டு முத்த அதிகாரிகள் ஆகியோர் உடனடியாக பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று மும்பை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

திரு சிதம்பரம் மூத்த அதிகாரிகளான திரு கே பி கிருஷ்ணன் திரு ரமேஷ் அபிஷேக் ஆகியோர் எட்டுவார காலத்திற்குள் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டுள்ளார்

பண மோசுடி தொடர்பாக பெங்களுருவைச் சேர்ந்த பெண் ஒருவரை அமலாக்கத் துறையினர் கைது செய்குள்ளனர் விசாரணைக்கு ஒத்துழைக்காமல் தொடர்ந்து அமலாக்கத் துறையினரை அலைகழிக்கவைத்ததை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர் தேடப்பட்டுவரும் சர்வதேச தீவிரவாதி தாவூத் இப்ராகிமின் கூட்டாளியாக இருந்து காலமான இக்பால் மிர்ச்சியின் சொத்துக்களை போலியான ஆவணங்களை காண்பித்து பயன்படுத்தி வந்ததாக கூறி அமலாக்கத்துறையினர் கைது செய்துள்ளனர் முன்னதாக இக்பால் மிர்ச்சியின் மற்றொரு கூட்டாளியான ஹிமாயின் மெர்ச்சன்ட் ஐ இரண்டு தினங்களுக்கு முன்பு அமலாக்கத்துறை கைது செய்தது இந்த விசாரணையில் நான்காவது நபராக பெங்களுருவை சேர்ந்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது பிரிக்ஸிட் மசோதா குறித்து விவாதிப்பதற்கு மூன்று நாட்கள் காலக்கெடுவை இங்கிலாந்து நாடாளுமன்றம் நிராகரித்துள்ளது

நாடாளுமன்றத்தின் இந்த முடிவு இங்கிலாந்து பிரதமர் திரு போரீஸ் ஜான்சனின் விருப்பத்திற்கு எதிராக அமைந்துள்ளது முன்னதாக இங்கிலாந்து நாடாளுமன்றம் பிரக்ஸிட்டிலிருந்து வெளிவருவதற்கு ஆதரவு தெரிவித்து வாக்களித்திருந்தது

நாட்டில் உள்ள குழந்தைகளுக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் ஒருங்கிணைந்த நோய் தடுப்பு திட்டத்தின் இலக்கை விரைவில் எட்டும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார்

தற்போது போலியோ நோய் அறவே இல்லாத நிலையை அடைந்திருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார் செய்யப்பட்ட பட்டாககளை பதுக்கிவைத்து விற்பனை செய்பவர்கள் மீது நடவடிக்கை தடை எடுக்கப்படும் என்று மேற்குவங்க அரசு தெரிவித்துள்ளது இது குறித்து பேசிய அம்மாநில கற்றுக்குழல்துறை அமைச்சர் திரு சோமன் மொஹபாத்ரா சட்டத்தை மீறுபவர்களுக்கு ஒரு லட்சும் ரூபாய் உடனடி அபராதம் விதிக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார் பட்டாககளின் ஒலினய அளவிடும் விதத்தில் நவீன கருவிகள் அனைத்து காவல் நிலையங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் கடை கெய்யப்பட்ட பட்டாக்கள் விற்பனையை தடுக்கும் விதத்தில் கற்றுக்குழல் துறையின் சிறப்பு கண்காணிப்புக்குழுக்கள் தீவிரமாக சோதனைகளில் ஈடுபடும் என்று அவர் கூறியுள்ளார்

இந்த பிரிவு மகிழ்ச்சியான திரைப்படங்கள் என்ற தலைப்பில் திரையிடப்படவுள்ளன இதில் நகைச்சுவை திரைப்படங்கள் இந்திய திரைப்படங்கள் திரையிடப்படவுள்ளன சர்வதேச திரைப்பட விழாவின் திரைப்படங்கள் கோவா தலைநகர் பனாஜயில் உள்ள ஜாக்கர்ஸ் பார்க் மற்றும் மிராமர் கடற்பகுதியில் உள்ள அல்டினோவில் திரையிடப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது

இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் ஆண்டு பொதுக் கூட்டம் இன்று மும்பையில் நடைபெறுகிறது

முன்னதாக இந்திய கிரிக்கெட் முன்னாள் கேப்ட்ன் சவ்ரவ் கங்குலி வாரியத்தின் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்

உத்தரகாண்டைச் சேர்ந்த மஹிம் வர்மா துணைத் தலைவராகவும் மத்திய அரசின் நிதித்துறை இணையமைச்சர் திரு அனுராக் தாக்கூரின் சகோதரர் திரு அருண் துமர் பொருளாளராகவும் கேரளாவைச் சேர்ந்த ஜெய்ஷ் ஜார்ஜ் இணைச் செயலாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு சவ்ரவ் கங்குலி அடுத்த ஆண்டு ஜுலை மாதம்வரை இந்த பதவியில் நீடிப்பார் பிரெஞ் ஒப்பள் பேட்மிண்டன் போட்டியின் இரண்டாவது சுற்றுக்கு இந்தியாவின் சுபாங்கர் தேவ் மற்றும் பி வி சிந்து ஆகியோர் முன்னேறியுள்ளனர்